தண்ணீரை திறந்துவிடுமாறு கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

இன்று பிஜேபியில் சேர்ந்தனர்

இரண்டு தீவிரவாதிகள் உயிரிழந்தனர்

வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது

இனி விரிவான செய்திகள் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு ஐூன் மாதத்திற்குரிய ஒன்பது புள்ளி இரண்டு டி எம் சி தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது புதுதில்லியில் இன்று மத்திய நீர்வளத்துறை அலுவலகத்தில் காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் அதன் தலைவர் திரு மசூத் உசேன் தலைமையில் நடைபெற்றது அதில் தமிழகத்தின் சார்பில் ஜூன் மாதத்திற்குரிய ஒன்பது புள்ளி இரண்டு டி எம் சி தண்ணீரையும் மே மாதத்திற்கான இரண்டு டி எம் சி தண்ணீரையும் திறந்துவிட கர்நாடகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது தமிழக அரசு சார்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று இந்த உத்தரவை ஆணையம் பிறப்பித்துள்ளது மேற்குவங்க மாநிலத்தை சேர்ந்த சட்டப் பேரவை உறுப்பினர்கள் மூன்று பேர் உட்பட ஏராளமானோர் பிஜேபி யில் சேர்ந்துள்ளனர் இவர்களில் இரண்டு சுட்டப் பேரவை உறுப்பினர்கள் திரிணாமுல் காங்கிரசையும் ஒருவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியையும் சேர்ந்தவர் ஆவர் புதுதில்லியில் இவர்களுடன் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநகராட்சி மற்றும் நகராட்சி உறுப்பினர்களும் பிஜேபி யில் இணைந்துள்ளனர் கட்சியின் மாநில தலைவர் கைலாஷ் விஜய வர்கியா திரு திரு முகுர்ராய் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியின்போது உடனிருந்தனர் திரு முகுல்ராயின் மகனும் பிஜேபியில் சேர்ந்தார் அருணாச்சல பிரதேச முதலமைச்சராக பிஜேபி யின் திரு பெமா காண்டு இரண்டாவது முறையாக நாளை பதவியேற்கிறார்

இதனையடுத்து இட்டா நகரில் நேற்று நடைபெற்ற பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரு பெமா காண்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அவரை ஆளுநர் டாக்டர் பி டி மிஸ்ரா ஆட்சியமைக்க அழைத்தார் இதனையடுத்து இட்டா நகரில் நாளை நடைபெறும் பதவியேற்பு விழாவில் பெமா காண்டு தமது அமைச்சர்களுடன் பதவி ஏற்றுக் கொள்கிறார் ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சராக திரு நவீன் பட்நாயக் ஐந்தாவது முறையாக பதவியேற்க உள்ளார் புவனேஷ்வரில் இட்கோ பொருட்காட்சி மைதானத்தில் நாளை நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அவர் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்கிறார் திரு நவீன் பட்நாயக் தொடர்ந்து ஐந்தாவது முறையாக மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் குட்டுக் கொல்லப்பட்டனர் தெற்கு காஷ்மீரின் அனந்தநாக் மாவட்டத்தில் கஷ்வான் வனப்பகுதியில் கூட்டு பாதுகாப்புப் படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையின்போது தீவிரவாதிகள் திடரென துப்பாக்கிகளால் சுட்டு தாக்குதல் நடத்தினர் பாதுகாப்புப் படையினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் அடையாளம் தெரியாத இரண்டு தீவிரவாதிகள் உயிரிழந்தனர் உத்தரப் பிரதேசத்தில் கடந்த ஆண்டு ஹப்பூர் என்னுமிடத்தில் நடந்த தாக்குதல் சம்பவம் குறித்து மேலும் விசாரணைக்கு உத்தரவிட உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து மேல் விசாரணை நடத்த உத்தரப் பிரதேச மாநில காவல்துறைக்கு உத்தரவிடுமாறகோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீதிரு நீரஞ்சன் கோகோய் தலைமையிலான விடுமுறைகால அமர்வு மனுதாரரின் கோரிக்கையை நிராகரித்தது இந்த விஷயத்தில் உத்தரப் பிரதேச மாநில காவல்துறைக்கு உத்தரவிடுவது பற்றி விசாரணை நீதிமன்றம் முடிவு செய்யும் என்று உச்சநீதிமன்றம் கூறியது ஐக்கிய அரபு குடியரசின் பட்டத்து இளவரசர் திரு ஷேக் முகமது பின் சையத் பிரதுர் திரு நரேந்திரமோடியின் தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தொலைபேசி மூலம் பிரதமரை தொடர்பு கொண்ட அவர் இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு குடியரசுக்கும் இடையிலான வலுவான உறவுகளை மேலும் வலுப்படுத்த ஒருங்கிணைந்து செயல்படுவதை தாம் எதிர்நோக்கி உள்ளதாக இளவரசர் தெரிவித்தார் இந்தியாவும் அதன் நட்புறவு கொண்ட மக்களுக்கும் மேலும் முன்னேற்றம் பெற அவர் வாழ்த்து தெரிவித்தார் திரு சையதின் வாழ்த்துகளுக்கு பிரதமர் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் அமைதி மற்றும் முன்னேற்றத்திற்காக இரு நாடுகளின் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தமது செயல்பாடுகள் இருக்கும் என்று திரு மோடி கூறினார்

பதவியேற்பு நிகழ்ச்சியில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளும் இந்தியர்கள் கவனமாகவும் விழிப்புணர்வுடலும் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்திய வெளியுறவு அமைச்சகம் விடுத்துள்ள அறிவுறுத்தல் அறிக்கையில் இலங்கையில் ஊரடங்கு உத்தரவும் சமூக ஊடகங்கள் மீதான கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அங்கு படிப்படியாக இயல்பு நிலை திரும்பிக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியர்கள் கொழும்புவில் உள்ள இந்திய துதரகம் கண்டி யாழ்ப்பாணம் ஹம்பன்தோட்டா ஆகிய இடங்களில் உள்ள துணை துதரகங்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் புதுதில்லியில் இன்று சிறப்பு கலந்துரையாடல் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது

இந்த அகாடமியில் இந்தியர்கள் அதிக அளவில் சேர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் சொல்லிகளின் இந்தியா கதை கூறிய திரு பெய்லி இந்திய திரைப்பட இயக்குநர்கள் தங்களது கதைகளை சிறப்பான படமாக்கி வருவதாக தெரிவித்தார்

இந்தியா முழுவதிலும் திரைப்பட தொழிலில் திறமையாளவர்கள் இருப்பதாகவும் மாநில மொழிகளில் மிக சிறந்த படங்கள் தயாரிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் இந்த அகாடமியில் சேரும் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த புதிய இயக்குநர்களை ஊக்குவிக்க பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார்

மாநிலங்களில் இந்த படிப்புக்கான இடங்கள் இன்னும் பூர்த்தி செய்யப்படாமல் இருப்பதால் விண்ணப்பத்திற்கான கடைசி தேதியை நீட்டிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

பல்வேறு மாநிலங்களில் இருந்து இதுகுறித்து வந்த கோரிக்கையை அடுத்து கடைசி தேதியை மாற்றியமைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

இந்த அணிக்கு மன்பிரித்சிங் தலைவராக இருப்பார் பீரேந்திர லக்ரா துணைத் தலைவராக இருப்பார் ரமன் தீப் சிங் அணியில் மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளார் வருண்குமார் அமித் ரோகிதாஸ் சுமித் ஆகியோரும் அணியில் மீண்டும் இடம் பெற்றுள்ளனர் ஆறாம் தேதி தொடங்கும் இந்த போட்டிகளில் இந்தியா ஏ பிரிவில் ரஷ்பா போலாந்து உஸ்பெகிஸ்தான் ஆகிய அணிகளுடன் இடம் பெற்றுள்ளது பி பிரிவில் ஜப்பான் மெக்சிகோ அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் இம் பெற்றுள்ளன இந்தியா முதல் போட்டியில் ரஷ்யாவை எதிர்த்து விளையாடுகிறது பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா இன்று ஆடவர் இரட்டையர் பிரிவில் விளையாட உள்ளார்

திவிஜ் சரண் ஜீவன் நெடுஞ்செழியன் ஆகியோர் தங்களது இணையருடன் நாளை முதல் சுற்று ஆட்டங்களில் பங்கேற்க உள்ளனர் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் டெல் பெட்ரோ இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்